இந்தியா படைப்பாற்றல் திறனுக்கு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி உகாண்டா வர்த்தக கூட்டத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார்

பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டுவந்துள்ள உரிமை மீறல் பிரச்சனை குறித்து பரிசீலித்து வருவதாக மக்களவை தலைவர் திருமதி

முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் காவிரி பாயும் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இந்தியாவின் வரி கட்டமைப்பு முறை எளிதானது என்று எடுத்துரைத்த பிரதமர் இந்தியாவின் வரி ஸ்திரத்தன்மையையும் சுட்டிக்காட்டினாா்

இந்திய பிரதமர் ஒருவர் உகாண்டா நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவது இதுவே முதல் முறையாகும்

மக்களவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் இப்பிரச்சனையை எழுப்பிய பிஜேபி உறுப்பினர் கிரித் சோமையா மேற்கு வங்கம் மற்றும் கேரள மாநிலங்களில் பெண்கள் உட்பட மக்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதாக குறை கூறினார்

இதற்கு திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே பிஜேபி மற்றும் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது

இதனிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமாரும் சில அமைச்சர்களும் அவர்களை அமைதிப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர்

முன்னதாக மக்களவையில் இன்று ர

பேல் ஆயுத பேரம் தொடர்பாக பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீது காங்கிரஸ் வழங்கிய உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர வழங்கப்பட்ட நோட்டிஸ் குறித்து தாம் பரிசீலித்து வருவதாக அவைத்தலைவா் திருமதி

இதனிடையே இந்த உரிமை மீறல் நோட்டிஸ் குறித்து பேச தங்களை அனுமதிக்க பிஜேபி உறுபபினர்கள் கோரினார்கள்

பன்வாரிலால் புரோஹித் திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தை இன்று பார்வையிட்டார் முன்னதாக அங்குள்ள காந்தி அருங்காட்சியகத்தை ஆய்வு செய்த ஆளுநர் ஊரக எரிசக்தி மேம்பாட்டு மையத்தையும் பார்வையிட்டார் பல்கலைக்கழகத்தின் நூலகம் காதி கைவினைப்பொருள் அரங்கு போன்றவற்றை இன்று பிற்பகல் ஆய்வு செய்ய உள்ள அவர் அங்குள்ள வேளாண் மையத்தில் விவசாயிகளுடனும் மகளிர் சுயஉதவிக்குழுவினருடனும் கலந்துரையாடுகிறார்

எடப்பாடி

பழனிசாமி காணொலி மூலம்இன்று துவக்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எம்

இதனையடுத்து காவிரி கொள்ளிட கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சாிக்கையுடனும் இருக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கரையோர மக்கள் பாதுகாப்புடனும் விழிப்புடனும் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் தண்டோரா மற்றும் ஒலிப்பெருக்கிகள் மூலம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது

மாவட்டத்தின் வருவாய் ஊரக வளர்ச்சி காவல் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு

ராஜீவும் மாநில கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் திரு

மணியனும் சிறப்பு கைத்தறி கண்காட்சி விற்பனையை இன்று துவக்கி வைத்தனர்

மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா சதீஸ்பிரபாகர் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து துவக்கி வைத்தனா்